அஸ்ஸாம் மாநில குடிமக்கள் பட்டியல் தொடர்பாக இன்று மக்களவையில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி இன்று சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திமுக தலைவர் திருகருணாநிதி யை நேரில் சென்று பார்த்தார்

தற்போது நாட்டின் சிறு நகரங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவதால் இத்திறமைகளை இன்னும் நன்றுகப் போற்றி வளர்க்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய டேபிள் டென்னிஸ் குழவினர் இன்று புதுடில்லியில் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றபோது அவர் இவ்வாறு வலியுறுத்திஞர் டேபிள்டென்னிஸ் வீரர்களின் வெற்றி நாட்டிற்கே பெருமை சேர்த்திருப்பதாகவும் அவர் பாராட்டினுர் மத்திய விளையாட்டுத்துறை இணை அமைச்சர் கர்னல் ராத்யவர்தன்சிங் ரத்தோட் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திருதர்மேந்திர பிரதான் ஆகியோரும் இந்த சந்திப்பின்போது உடன் இருந்தனர் மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ள அஸ்ஸாம் மாநிலத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட குடிமக்கள் பட்டியலில் தகுதியுள்ள பலரின் பெயர்கள் விடுபட்டுள்ளதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று மாநிலங்களவையில் திரிணாமூல் காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் முதலில் பலமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப் பட்டன

மக்களவையில் இதே பிரச்சனை தொடர்பாக காங்கிரஸ் திரணாமூல் காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இது இறுதிப்பட்டியல் அல்ல என்பதால் ஆட்சேபணைகளைத் தெரிவிக்க அனைவருக்கும் போதிய அவகாசம் கிடைக்கும் என்றும் எவர்மீதும் நிர்ப்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினர் பட்டியல் தயாரிக்கும் நடைமுறைகள் முற்றிலும் உச்ச நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப் பட்டதை அவர் கட்டிக்காட்டி இதில் அரசுக்கு எந்தபங்கும் இருக்கவில்லை என்றுர் உள்நாட்டு எல்பிதி விலை சவுதி அரேபியா வுடனான ஒப்பந்த விலையுடன் இணைக்கப்பட்டுள்ளதே தவிர கச்ச எண்ணெயின் விலைக்கும் எல்பிதி விலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் தெரிவித்துள்ளார் கேள்விநேரத்தின் போது இதைத் தெரிவித்த அவர் உள்நாட்டு நுகர்வோருக்கான எல்பிஜி விலையைக் கட்டுப்படுத்த நேரடி ரொக்க மானியத் திட்டம் மூலம் திறம்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துவருவதாகக் கூறிஞர் கச்ச எண்ணெய் இறக்குமதி செலவைக் கட்டுப்படுத்த உயிரி எரிபொருள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது உட்பட பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அழுகிப்போன உணவு தானியங்களை எத்தனுல் உற்பத்திக்கு பயன்படுத்துவதை அனுமதிக்கும் வகையிலான தேசிய உயிரி எரிபொருன் கொள்கையை அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதை அமைச்சர் கட்டிக்காட்டினுர் உற்பத்தி அதிகமாக உள்ள காலங்களில் உபரி தானியங்களை எத்தனுல் உற்பத்திக்கு பயன்படுத்தவும் இக்கொள்கையில் இடம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் கணிணி முறையில் நடத்தப்படும் என்றுலும் ஆன்லைன் தேர்வு இராது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருபிரகாஷ் தவுடேகர் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின் போது இதைத் தெரிவித்த அவர் இணையதள சேவைகள் தொடர்பான பிரச்சனைகளைக் கருத்தில்கொண்டு ஆன்லைன் தேர்வுகளைத் தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசியத் தேர்வு முகமையின் முதலாம் ஆண்டில் எழுத்துமுறைத் தேர்வையும் தொடர்ந்து அனுமதிக்க பரிசீலிக்கப் படுவதாகவும் கூறிஞர் கணிணி மூலம் தேர்வு எழுத மாணவர்களுக்கு பயிற்சி வசதிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தேர்வு முறைகளில் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக தேர்வுக் கூடங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்வித்தாள்களை அனுப்பிவைக்க சிபிஎஸ்ச முடிவு செய்திருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் முன்னதாக அஇஅதிமுக மக்களவைக் குழவின் தலைவர் திரு தம்பிதுரை அவையில் பேசகையில் தேசியத் தேர்வு முகமை மூலம் நீட் மற்றும் ஜேசஈ தேர்வுகளை நடத்துவதான மத்திய அரசின் உத்தேசம் மாநில அரசுகளின் விவகாரத்தில் தலையிடுவதாகும் என்றுர் மத்திய அரசு மாநிலப் பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப் பட்டியலுக்கு மாற்றி மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டிஞர்

வெளிநாட்டில் வாங்கிய சொத்துக்களை கணக்கில் காட்ட இவர்கள் தவறியதாக வருமானவரித் துறை தாக்கல் செய்துள்ள வழக்கில் நீதிமன்றம் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது

வழக்கில் இருந்து மாறன் சகோதரர்கள் விடுவிக்கப்பட்டது செல்லாது என ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை என்று நீதிபதிகள் திரு ரஞ்ஜன் கோகோய் திருமதிபானுமதி ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற பெஞ்ச் இன்று தனது உத்தரவில் கூறியது தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி துணை முதலமைச்சர் திருடபன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திழுக தலைவர் திருகருணாநிதி யை நேரில் சென்று பார்த்தனர் பின்னர் திரு

கஸ்டாலின் திருமதி கனிமொழி ஆகியோருடன் கருணாநிதி யின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் திருகருணாநிதி யின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் விரைவில் குணம்பெற தாம் வேண்டுவதாகவும் முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிஞர் திருகருணாநிதி யின் முக்கிய உடல்நலக் குறியீடுகள் மீண்டும் சிராகி விட்டதாக காவேரி மருத்துவமனை நிர்வாகம் நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது மருத்துவமனைக்கு வெளியே பெரும் எண்ணிக்கையில் திமுக வினர் கூடியுள்ள நிலையில் பல்வேறு தலைவர்கள் இன்றும் மருத்துவமனைக்கு வந்து திருகருணாநிதி யின் உடல்நிலை குறித்து விசாரித்து வருகின்றனர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் இந்திய கம்யுனிஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு

பாண்டியனை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார்

ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து பாசனத்திற்கு நீர்திறக்க தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

அணையில் இருந்து

புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தொந்தரவு கொடுத்துவரும் துணைநிலை ஆளுனருக்கு எதிராக அரசு சட்டமன்றத்தில் உரிமை பிரச்சனை கொண்டுவர வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திருஅன்பழகன் கோரியுள்ளார் அரசு துணிச்சலுடன் இவ்வாறு நடவடிக்கை எடுத்தால் அஇஅதிமுக அதை ஆதரிக்கும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறிஞர் இந்திய அரசியல் சாசனத்தின் வரலாற்றிலேயே முதல்முறையாக புதுவையில் நிதி ஒதுக்கிட்டு மசோதா நிறைவேற்றப் படாததால் அரசு ஊழியர்களுக்குக சம்பளம் கொடுக்கமுடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுனருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான மோதல் போக்கு தொடருவதே இதற்குக் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் சட்டமன்றத்தைக் கூட்டி நிதி மசோதாவை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதை பேரவைத் தலைவர் திருவைத்திலிங்கம் மக்களுக்கு விளக்கவேண்டும் என்றும் நிநிதி ஒதுக்கிட்டு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற துணைநிலை ஆளுனர் நிபந்தனை வித்திருப்பது அரசியல் சாசனப்படி சரிதானா என்பதை ஆராய்ந்து சரியில்லை என்றுல் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் திருரங்கசாமி அமைதி காப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் திருஅன்பழகன் கூறிஞர்

கதேசிப் பஞ்சாலை அருகே உள்ள தியாகிகள் நினைவுத் தூணில் சிபிஐ தேசிய செயற்குழு உறுப்பினர் திருஅதீஸ் பாஷா தேசியக் குழு உறுப்பினர் திரு

கலைநாதன் மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர் திருஆர் விஸ்வநாதன் ஏஐடியுசி தலைவர் திருஅபிஷேகம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொழிற்சங்க உறுப்பினர்களும் மலர் அஞ்சலி செலுத்தினர் சிஐடியு மற்றும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் வெவ்வேறு இடங்களில் அமைதி ஊர்வலம் நடத்தினர் ஏஐடியுசி சார்பில் இன்று மாலை பொதுக்கூட்டம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திருஜோசப் இன்று தமிழகப் பகுதியில் உள்ள பொம்மையார்பாளையத்தில் அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் காலாப்பட்டு இரசாயனத் தொழிற்சாலை விவகாரத்தில் ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக ஜோசப் செயல்பட்டு வந்ததால் தொழிற்சங்க தகராறு காரணமாக இந்தக் கொலை நடந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது

ஆட்டோ ஒட்டுனரும் மோட்டார் சைக்கிள் அருகே நின்றுகொண்டிருந்த இளைஞர் ஒருவரும் காயம் அடைந்தவர்களில் அடங்குவர்

அஸ்ஸாம் மாநில குடிமக்கள் பட்டியல் தொடர்பாக இன்று மக்களவையில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி இன்று சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திமுக தலைவர் திருகருணாநிதி யை நேரில் சென்று பார்த்தார் அரசு துணைநிலை ஆளுனருக்கு எதிராக சட்டமன்றத்தில் புதுவை உரிமைப்பிரச்சனை கொண்டுவர வேண்டுமென அஇஅதிமுக கோரியுள்ளது